அக்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார் மிசோரம் முதலமைச்சராக திரு சோரம் தங்கா இன்று பதவியேற்றுக் கொண்டாா்

கையாண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ரானுவ வீரர் ஒருவர் வீர மரணமடைந்தார்

முக்கிய பிரமுக்களுக்கான ஹெலிகாப்டர் பேர ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கிறிஸ்டியன் மைக்கேலின் காவலை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நீட்டித்துள்ளது

வி சிந்து தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் சத்தீஸ்கள் மாநில முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் அக்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தீவிர ஆலோசனையில் ஈடுப்பட்டுள்ளார் சத்தீஸ்கா் முதலமைச்சா் குறித்த அறிவிப்பட அக்கட்சி இன்று வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே ராய்ப்பூரில் இன்று நடைபெற உள்ள காங்கிரஸ் கட்சியின் புதிய சுட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் சுட்டப்பேரவைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

இதனிடையே ராஜஸ்தானில் ஆட்சி அமைக்க வருமாறு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அசோக் கெலாட்டிற்கு அம்மாநில ஆளுநர் திரு கல்யாண் சிங் அழைப்பு விடுத்துள்ளார் முன்னதாக அம்மாநில காங்கிரஸ் சுட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்றிரவு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கோரி உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களையும் அளித்தனர் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சராக திரு அசோக் ஹெலாாட்டும் துணை முதலமைச்சராக திரு சக்சின் பைலட்டும் வரும் திங்கட்கிழமை பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய பிரதேச மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு கமல்நாத் வரும் திங்கட்கிழமை பதவி ஏற்கிறார்

நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஜஸ்வாலில் ஆளுநர் திரு ராஜசேகரன் அவருக்கு பதவிப்பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

தமிழகத்தில் கன்னியாகுமரி சேலம் நாமக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் உள்ள பிஜேபி நிர்வாகிகளிடையே காணொலி காட்சி மூலம் இன்று கலந்துரையாடினார்

புத்தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டில் மின்னனு தொழில்நுட்பத்தை நடு நிலையுடன் மிகப் பெரிய அளவில் முன்னெடுத்து செல்லும் வகையில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் கிராமப்புறம் மற்றும் நகரங்களுக்கிடையே பாலமாக அமையும் வகையில் மின்னனு தொழில் நட்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார வளா்ச்சிக்கு தடையாக உள்ள பொதுக் கடன்களை அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் குறைக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து பொருளாதார விவகாரங்கள்துறை செயலர் திரு சுபாஷ் சந்திர கார்க் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் பட்ஜெட் பற்றாக்குறை மற்றும் பணவீக்க விகிதம் கட்டுக்குள் இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்டார் சா்வதேச நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்திய பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதாக திரு காா்க் தெரிவித்தார்

நர்மதா மாவட்டத்தில் உள்ள உலகின் மிக உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை அமைந்துள்ள இடத்திலிருந்து நாட்டின் பிறப் பகுதிகளை இணைக்கும் வகையில் அகல ரயில் பாதையுடன் கூடிய பசுமை ரயில் நிலையம் அமைய உள்ளது

சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவு தினத்தையொட்டி அங்கு நடைபெற்ற பிரார்த்தனைக் கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார் இதனிடையே வல்லபாய் பட்டேலின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள டிவிட்டர் செய்தியில் நாட்டின் ஒருமைபாட்டிற்காக அவா மேற்கொண்ட உறதியான நடவடிக்கைகள் வரும் தலைமுறையினருக்கு எடுத்துகாட்டாக அமையுமென்று தெரிவித்துள்ளார்

பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர் ஒருவர் வீர மரணம் அடைந்தார் புல்வாமா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் தேடுதல் நடவடிக்கையில் இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச்சன்டை ஏற்பட்டது பாடத்திட்டங்களை அதிகிப்பதை தவிந்த்து கல்வியினால் கிடைக்கும் பயன்களை கவனத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதூக மத்திய மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவுடேள் தெரிவித்துள்ளார் கோவா மாநிலம் பனாஜியில் இன்று நடைபெற்ற பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இத்தகைய கல்வித் திட்டங்களின் மூலம் மாணவர்களின் தரத்தை அறிய முடியும் என்று கூறினார் புதிய கண்டுபிடிப்புகள் நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குமென்றும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

ஹெலிகாப்டர் பேரத்தில் இடைதரகராக கிறிஸ்டியன் செயல்பட்டது தொடர்பான வழக்கில் மேலும் சில சாட்சியங்களை விசாிக்க வேண்டியிருப்பதால் அவரது காவலை நீட்டிக்க வேண்டுமென்று நீதிமன்றத்தில் சிபிஐ கோரியதை ஏற்று நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது இந்தியாவும் பிரான்சும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன

பருவநிலை மாறுபாடு குறித்த பிரச்சினைக்கு தீர்வுகாண்பதிலும் இணைந்து செயல்படவுள்ளதாக திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு சபையிலும் அனுக்தி விளியோக நாடுகள் குழுவிலும் இந்தியா உறுப்பினராவதற்கு பிரான்ஸ் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் குறிப்பிட்டார் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் உலக நலனுக்காக பாடுபடும் வலுவான நாடாக இந்தியாவை தாங்கள் மதிப்பதாக குறிப்பிட்டார் ரஃபேல் போா் விமானத்தின் விலை மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கை ஆகியவை பொதுக் கணக்கு குழுவிற்கு எப்போது தாக்கல் செய்யப்படும் என்பது குறித்து தாம் கேள்வி எழுப்ப உள்ளதாக காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரும் பொது கணக்குகுழு தலைவருமான திரு மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு கே கே வேணுகோபால் மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி திரு ராஜிவ் மெஹிஷி ஆகியோருக்கு சும்மன் அனுப்புமாறு உறுப்பினர்களை கேட்டுக் கொள்ள போவதாக தெரிவித்தார் ரஃபேல் போர் விமானம் குறித்த உண்மைக்கு புறம்பான தகவல்களை மத்திய அரசு உச்சிநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக திரு கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் மூன்று நாள் அரசு முறை பயணமாக மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது நாளை இந்தியா வருகிறார் சொலிஹ் வரும் திங்கட்கிழமை பிரதமர் திரு நரேந்திரமோடியை அவர் சந்தித்து இரு தரப்பு உறவுகள் குறித்து பேச்சு வார்த்தை நடத்துகிறார் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக மாலேயில் நடைபெற்ற அந்நாட்டு அதபரின் பதவியேற்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடி கலந்து கொண்டதை அடுத்து அந்நாட்டு அதபரின் இந்த கற்றுப் பயணம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்து ஒங்கோலுக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே நாளை மறுநாள் பிற்பகல் கரையைக் கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு ஸமய துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலசந்தர் தெரிவிக்கிறார்

இறுதிப்போட்டி நாளை நடைபெறும்

ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சமீர் வர்மா தோல்வியடைந்தாா்